பள்ளிகளில் ஆதார் எண்ணை கட்டாயமாக்கக் கூடாதென தனித்துவ அடையாள ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

நாட்டின் வடபகுதி முழுவதும் கடும் குளிரும் பனிப்படலமும் வாட்டி வருகிறது

ஹர்கத் உல் ஹர்பே இஸ்லாம் என்ற பெயரில் இந்த அமைப்பு இயங்கி வருவதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் இந்த சோதனை நடக்கிறது தில்லியில் சீலாம்பூர் பகுதியிலும் உத்திரபிரதேசத்தில் அம்ரோஹா பகுதியிலும் சோதனை நடப்பதாக என் ஐ ஏ ஏஜென்சி செய்தி தெரிவிக்கிறது

அஸ்ஸாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ரயில் மற்றும் சாலை பாலம் நாட்டின் பாதுகாப்பிற்கு அரணாகவும் போக்குவரத்துக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்குமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

நான்கு புள்ளி ஒன்பது நான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாலம் நாட்டிலேயே நீண்டதாகவும் ஆசியாவில் இரண்டாவது அதிக நீளமுள்ள பாலமாகவும் அமைகிறது

கடந்த அறுபது ஏழுபது ஆண்டுகளில் பிரமபுத்திராவின் குறுக்கே மூன்றே மூன்று பாலங்கள் மட்டுமே கட்டப்பட்டுள்ள போது நாள்கரை ஆண்டு காலத்தில் மட்டுமே மூன்று பாலங்கள் கட்டப்பட்டுள்ளது என்றும் மேலும் ஐந்து பாவங்களுக்கு கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் வடகிழக்கு மாநிலங்களில் மறுமலா்ச்சியை ஏற்படுத்த தமது அரசு தொடங்கியுள்ள வளா்ச்சித் திட்டம் இது என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் இஸ்லாமிய பெண்களின் உரிமை மற்றும் திருமண பாதுகாப்பு சுட்ட மசோதா மக்களவையில் நாளை எடுத்துக் கொள்ளப்படுகிறது இந்த மசோதவை மத்திய சுட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தாக்கல் செய்கிறார் இஸ்லாமிய ஆண்கள் தங்களை மனைவியை மூன்று முறை தலாக் சொல்லி மணமுறிவு செய்வதை இந்த மசோதா தடுக்கிறது மூன்று முறை தலாக் செய்தால் மணமுறிவு என்று இருப்பதை இந்த மசோதா சட்டவிரோதமாக்கிவிடும்

இந்த மசோதாவிற்கு வாக்கெடுப்பு கோரும் போது தவறாமல் வந்திருந்து வாக்களிக்குமாறு பிஜேபி மக்களவை கட்சி அதன் உறுப்பினர்களுக்கு கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது

புதுதில்லியில் அகில இந்திய விஞ்ஞான கழக மருத்துவமனை நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த புதிய திட்டம் நீங்கலாக இந்தியாவின் சமுதாாய நலத்திட்டங்களுக்கு சமூக அடிப்படையில் நிதியுதவி பெற்று வந்தன என்றும் அவர் கூறினார் இந்தியாவில் கல்வி சுகாதார அமைப்புகளுக்கு நிதி ஒதுக்கப்படுவது பற்றி குறிப்பிட்ட அவர் வளா்ச்சி அடைந்த நாடுகளில் மருத்துமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் ஏராளமாக நிதி வசதியை தங்களின் பழைய மாணவர்களிடமிருந்து பெருகுகின்றன என்றும் சுட்டிக்காட்டினார் முன்னாள் பிரதம் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் நாட்டின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் புரட்சியை ஏற்படுத்தியவர் என குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் நினைவேந்தல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய திரு வெங்கையா நாயுடு கடும் சவால்களுக்கு இடையே திரு வாஜ்பாய் சீரமைப்படத் திட்டங்களை செயல்படுத்தி சிறந்த நிர்வாகத்தை வழங்கியதாகத் கூறினார் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் சிறந்த நிர்வாகத்தை வழங்குவதே வாஜ்பாய் அரசின் முக்கிய நோக்கமாக இருந்ததாகவும் குடியரசுத் துணைத்தலைவர் தெரிவித்தார் மக்களின் வாழ்க்கைத்தரம் மேம்படும் வகையில் தொழில்நுட்பம் புதுமை ஆராய்ச்சி ஆகியவற்றின் வாயிலாக நன்கு திட்டமிடப்பட்ட நிர்வாகத்தை கொண்டுவந்தவர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் என்றும் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தாா் கர்நாடக முதலமைச்சர் திரு மஹெச் டி குமாரசாமிமத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சா் திரு நிதின் கட்கியை இன்று புதுதில்லியில் சந்தித்து தனது மாநிலத்தில் நிலுவையில் உள்ள சாலை திட்டங்கள் குறித்து பேச உள்ளார்

இதே போல் ஹுபள்ளி விமானநிலையத்திற்கும் கிட்டுர் ராணியின் தளபதியாக செயல்பட்ட ஜென்ரல் சங்கொல்லி ராயன்னா பெயரை சூட்டுமாறு கோர உள்ளார் திரு சுரேஷ் பிரபுவை சந்தித்த பின்னா் நிலக்கரித் துறை அமைச்சா் திரு பியூஷ் கோயலை சந்தித்து கர்நாடகாவிற்குத் தேவையான நிலக்கரி ஒதுக்கீட்டை வழங்குமாறு கோர உள்ளார் பள்ளிகளில் ஆதார் எண்ணை கட்டாயமாக்கக் கூடாதென தனித்துவ அடையாள ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அந்த ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு அஜய் பூஷன் பாண்டே புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசினார் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பள்ளிகளில் ஆதார் எண்ணை கட்டாயமாக்கக் கூடதென அவர் கூறினார்

அங்கு மாணவர் சேர்க்கைக்கு ஆதார் எண் தகவல்கள் கேட்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து இந்த விளக்கம் தரப்பட்டுள்ளது வடக்கு மேற்கு மற்றும் மத்திய இந்தியாவில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு குளிரின் தாக்கம் தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அகில இந்திய வானொலி செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் வானிலை ஆய்வுத்துறை விஞ்ஞானி திரு சரண் சிங் இதை தெரிவித்தார் பஞ்சாப் ராஜஸ்தான் ஹரியானா மத்தியட்பிரதேசம் சத்தீஷ்கட் சௌராஷ்டிரா மற்றும் கச் பகுதியில் கடும் குளிா நீடிக்கும் என்றும் அவர் கூறினார் இந்த பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பம் இயல்பு நிலைக்கும் கீழாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

வெப்பநிலை தொடர்ந்து குறைந்த வண்ணம் உள்ளது பனிமூட்டம் காரணமாக இயல்பு வாழ்க்கையும் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளன

இதனால் பல இடங்கிளல் ஏரிகள் உறைந்து விட்டன

வெளிநாட்டு பயனிகள் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது

டோராடுனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு திருவேந்திர சிங் ராவத் பயணாளிகளுக்கு காப்பீட்டு அட்டைகளை வழங்கினார் இத்திட்டத்திற்காக தனியார் மருத்துவமனைகளுடன் போடப்பட்டுள்ள ஒப்பந்தத்திலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார் அனைவருக்கும் இலவச மருத்துவசேவை அளிக்கும் இந்த திட்டத்தை நிறைவேற்றும் முதல் மாநிலம் உத்தரகாண்ட் தான் என்பது குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவசேவைகள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிக்கையாளா்களுக்கும் இதன் மூலம் கிடைக்கும் பிரபல சமூக சேவகர் சுலாகித்தி நரசிம்மாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார் சுலாகித்தி நரசிம்மா சிறந்த பேறுகால உதவியாளராக பணியாற்றியதை ஒரு போதம் மறக்க முடியாது என்று தமது டிவிட்டரில் பிரதமர் கூறியிருக்கிறார் அவரது அன்பும் சமுதாயத்தின் ஏழைகள் பால் காட்டிய கருணையும் அவரை ஏழை மக்களுடன் நெருக்கமாக்கியது என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார்

ஆப்கன் தலைநகள் காபூரில் அரசு கட்டிடத்தில் குண்டு வெடித்ததில் ஏராளமானோர் கொல்லப்பட்டு மேலும் பல் காயமடைந்ததற்கு இஸ்லாமிய ஒத்துழைப்பு நாடுகள் அமைப்பு ஒஐசி கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் கொடுரமானது

ஆப்கன் மக்களுக்கும் அரசுக்கும் தங்களின் பரிபூரண ஆதரவு உள்ளது என்றும் எந்த வகையான வன்முறையையும் ஒஐசி அமைப்பு கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடலில் திமிலங்களை வேட்டையாடுவதை முடிவுக்குக் கொண்டு வரும் சா்வதேச திமிங்கள ஆணையத்திலிருந்து விலகுவதாகவும் மீண்டும் திமிங்கள் வேட்டையை அடுத்த ஆண்டு ஜுலை முதல் தொடங்க போவதாகவும் ஐப்பான் கூறியிருக்கிறது இது குறித்து அதிகாரப்பூர்வமான முறையில் சர்வதேச திமிங்கல பாதுகாப்பு ஆணையத்திடம் இந்தாண்டு இறுதிக்குள் தெரிவிக்கப்படும் என்று ஜப்பான் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார்

இந்தியா டாஸ் வென்று பேட் செய்ய தீர்மானித்தது நான்கு போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இது மூன்றாவது டெஸ்ட் போட்டியாகும்